குடியுரிமைத் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது

ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று பிற்பகல் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது சீனாவின் குவாங்குஜவ் என்ற இடத்தில் இன்று தொடங்கும் உலக பேட்மிண்டன் சூப்பர் சீனியர் இறுதிப்போட்டிகளில் இந்தியாவின் பி வி சிந்து பங்கேற்கிறார் இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தூக்கல் செய்யப்படுகிறது இதன் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் இன்றே நடைபெறும்

இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சுட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் செடியூல்டு வகுப்பு மற்றம் பழங்குடியினர் நீண்ட காலமாக பாகுப்படுத்தப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்துள்ளனர் என்பதால் அவர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டை நீட்டிப்பது நியாயமான நடவடிக்கை என்று கூறினார் இந்த அரசியல் ஒதுக்கீடு காரணமாக இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களிடமிருந்து புதிய தலைமுறை தலைவர்கள் உருவாகி வருவதாக அவர் கூறினார் எஸ் சி எஸ் டி பிரிவினரிடையே வசதி மிக்கவர்கள் குறித்த விவாதத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார் தனியார் துறையில் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் இது குறித்து தனியார் துறையினரிடம் நல்லுணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நீதித்துறையின் உயர் பதவிகளில் இந்த பிரிவினரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது குறித்தும் உச்சநீதிமன்றத்துடன் அரசு கலந்தாவோசித்து வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினாா்

இந்த திருத்த மசோதாவின்படி ஒருநபர் வைத்திருக்க கூடிய உரிமம் பெற்ற ஆயுதங்களின் எண்ணிக்கை இரண்டாக குறைக்கப்படுகிறது

இந்த சட்டத்தை மீறுவோருக்கான தண்டனை அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த மசோதா குறித்த விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஜி கிஷண்ரெட்டி சுட்டவிரோத ஆயுதங்கள் தயாரிப்பது அதனை கடந்தி கொண்டு வருவது மிகுந்த கவலையளிக்கும் விஷயமாக இருந்து வந்தது என்றும் மக்கள் பாதுகாப்பு கருதி இதனை திறம்பட கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது என்றும் கூறினார் துப்பாக்கி தோட்டா ஒவ்வொன்றிலும் வரிசை எண்கள் பொறிக்கப்பட்டு அவற்றின் பயன்பாட்டை கண்காணிக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும அவர் கூறினார் இந்த மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது தண்ணீரை மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றும் திட்டம் ஏதும் அரசு இல்லை என்று மாநிலங்களவையில் நேற்று ஜல் சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் தெரிவித்தார் அரசியல் அமைப்பு பேரவையில் நீண்ட விவாததிற்கு பிறகு தண்ணீர் மாநில பட்டியலில் சேர்க்கப்பட்டதாகவும் இதனையே தொடர்ந்து பராமரிக்க மத்திய அரசு விரும்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் தேசிய பாசன திட்டங்களை விரைவில் நிறைவு செய்வதன் அவசியம் மற்றும் தண்ணீரை பொது பட்டியலுக்கு மாற்றுவது குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார் முன்னதாக மசோதாவை தாக்கல் செய்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் டாக்டர் ராமசந்திர ராவ் நாட்டில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை குறித்து கவலை தெரிவித்தாா் மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் நிலம் கொள்முதல் நிதிப்பிரச்சினை ஆகியன தேசிய பாசன திட்டங்களின் முன்னேற்றத்தை பாதிப்பதாக குறிப்பிட்டு தண்ணீரை பொது பட்டியலில் சேர்த்தால் தான் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பாடுபட முடியும் என்று கூறினார் ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலின் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நேற்று நிறைவடைந்தது

அனைத்து ஜார்கண்ட் மாணவர் யூளியன் கட்சித் தலைவர் திரு கதேஷ் மகத்தோ ஜார்கண்ட் விகாஸ் மோர்ச்சா கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மாநில கல்வி அமைச்சர் திரு நீரல் யாதவ் உள்ளிட்ட பலர் இத்தேர்தலில் களம் காண்கின்றனர்

இது தொடர்பாக டிராய் பொது அறிவிப்பு ஒன்றை நேற்று வெளியிட்டது

ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இத்தகைய மாறுதல்கள் ஐந்து நாட்களில் நிறைவடையும் கம்பெளிகளின் மொபல் இணைப்புகளை பொறுத்தவரை மாற்றித்தரும் காலஅவகாசங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை மேற்கு வங்க அரசு கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் டிகா என்ற இடத்தில் இரண்டு நாள் வர்த்தக மாநாட்டை நடத்துகிறது கூடுதலாக தொழிலியல் முதலீடுகளை பெறுவதற்கான இந்த மாநாட்டை முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி இன்று தொடங்கி வைக்கிறார்

செலுத்துகைக்கான அனைத்தப் பணிகளும் முடிவடைந்ததை அடுத்து இதற்கான கவுண்ட் டவுன் நேற்று தொடங்கியது இந்த பி எஸ் எல் வி செலுத்துகை அதன் பொன்விழா செலுத்துகையாக அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது

இஸ்ரேல் நாட்டு மாணவர் செயற்கைகோள் உள்ளிட்ட அமெரிக்கா ஜப்பான் இத்தாலி ஆகிய நாடுகளை சேர்ந்த மொத்தம் ஒன்பது செயற்கைக்கோள்களும் வணிக ரீதியாக இந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட உள்ளன

பிரதிநிதிகள் சளபயில் இந்த குற்றச்சாட்டு வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் செனட் சளபயில் அதிபரை பதவி நீக்கம் செய்வது குறித்த விசாரணை நடைபெறும் அல்ஜீரியாவில் முன்னாள் முதலமைச்சர்கள் இரண்டு பேருக்கு ஊழல் வழக்கில் நீதிமன்றம் ஒன்று சிறைத்தண்டனை விதித்துள்ளது

கார் உற்பத்தி தொழிலில் இவர்கள் இருவரும் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்டுத்தி பணம் சம்பாதித்தனர் என்று குற்றம்சாட்டப்பட்டது